மாலத்தீவில் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு இப்ராஹிம் முகமது சாலி இன்று மாலை பதவியேற்கவுள்ளார் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலத்தீவு செல்கிறார் புதிய அதிபர் பதவியேற்ற பின்னர் அதிபர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியிலும் பிரதமர் கலந்து கொண்டு இருதரப்பு உறவுகள் குறித்து புதிய அதிபருடன் ஆலோசனை நடத்தவுள்ளதாக வெளியுறவுத் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு இன்றே தாயகம் திரும்புகிறார் தமிழகத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய மத்திய அரசு தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கஜா புயல் பாதிப்புகளுக்குப் பின் உள்ள நிலவரம் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் பேசிய அவர் புயலுக்குப் பின் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக கேட்டறிந்தார் கஜா புயல் குறித்த பாதிப்புகளை ஐந்து பேர் கொண்ட அமைச்சர்கள் குழு ஆய்வு செய்யும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் திருச்செங்கோட்டில் நேற்று செய்தியாளர்களைச் சந்தித்த அவர் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளும் அமைச்சர்களும் புயல் பாதித்த பகுதிகளை பார்வையிட்டு வருவதாக தெரிவித்தார் புயல் கரையைக் கடந்த பின்னர் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் கிராமங்களிலும் நகர்ப்புறங்களிலும் ஆய்வு செய்து பாதிப்புகள் குறித்த தகவல்களை சேகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் மின் கம்பங்களை உடனடியாக சரி செய்து மின் இணைப்பு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார் மருத்துவமளைகளிலும் கிராமப்புறங்களிலும் குடிநீர் வசதியை ஏற்படுத்துவதற்காக ஜெனரேட்டர் வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்குத் தேவையான உணவுப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசியத் தேவைகள் அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் இந்திய வாளிலை மையம் புயல் சீற்றம் குறித்த செய்தியை வெளியிட்டவுடனேயே மாநில அரசின் பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து முன்னேற்பாடுகள் குறித்து தெளிவாக திட்டமிட்டதன் காரணமாக உயிரிழப்புகளை பெருமளவு தவிர்க்க முடிந்ததாக முதலமைச்சர் கூறினார்

புயல் கரையைக் கடந்த பின்னர் நேற்று மாலை நான்கு மணிமுதல் பாதிக்கப்பட்ட இடங்களில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைள் விரிவாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் தெரிவித்தார் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் தேனி மாவட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு அனைத்து வகையான உதவிகளும் செய்யப்படும் என்று துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் புயல் பாதித்த பகுதிகளில் போர்க்கால அடிப்படையில் நிவாரணப் பணிகளை மாநில அரசு மேற்கொண்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நேற்று ஆய்வு மேற்கொண்ட அவர் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் உதவியுடன் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மின்சார வசதி மற்றும் குடிநீர் வசதியை ஏற்படுத்தித் தருவதற்கானப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் சாலைகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரி செய்வதற்கு வேறு மாநிலங்களிலிருந்து பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு துரைக்கண்ணு நேரில் ஆய்வு செய்தார் வெள்ளம் மற்றும் புயல் காற்றால் பாதிக்கப்பட்ட தென்னந்தோப்புகள் மீன் இறங்குதளத்தில் சேதமடைந்த படகுகள் போன்றவை குறித்து அமைச்சர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் கூறியிருக்கிறார்

புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் ரயில் பாதைகளில் விழுந்து கிடக்கும் மரங்களை அகற்றும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் திரு

சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ரயில்வே அதிகாரிகள் ரயில் பாதைகளில் உள்ள பிரச்சினைகளை சரி செய்து வருவதாக கூறினார் திருச்சியிலும் ரயில்வே அதிகாரிகள் குழு பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்து மீண்டும் ரயில் போக்குவரத்தை உறுதி செய்வதற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார் காரைக்காலில் புயல் பாதித்த பகுதிகளில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்கு ஐஎன்எஸ் சேட்லாட் மற்றும் ஐஎன்எஸ் செரியம் ஆகிய கப்பல்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்புத் துறை தெரிவித்துள்ளது சென்னை துறைமுகத்தில் ஐஎன்ஸ் தர்ஷக் கார் நிகோபார் மற்றும் கொராடிவ் கடற்படைக் கப்பல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது

புயல் கரையைக் கடந்த பின்னர் நேற்று மேற்கொண்ட ஆய்வின் பேரில் உயர் அழுத்த மின் கம்பங்களும் குறைந்த அழுத்த மின்கம்பங்களும் மாற்றியமைக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளது

நாகப்பட்டிணத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தையும் கஜா புயல் தாக்கியகு உயிர்ச் சேதம் ஏற்படவில்லை என்றாலும் ஆலயத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அம்மாவட்டத்தில் ஏற்பட்ட புயல் பாதிப்பு குறித்தும் நிவாரணப் பணிகள் குறித்தும் எமது செய்தியாளர் தரும் தகவல்

பத்திரிகை சுதந்திரத்திற்கு தாம் எதிரானவர் அல்ல என்றும் வெள்ளை மாளிகை செய்தியாளர் கூட்டத்தில் கலந்து கொள்ளும் செய்தியாளர்கள் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் செய்தியாளர் வட்டத்தில் அதிபருடன் விவாதத்தில் ஈடுபட்ட அமெரிக்க பத்திரிகையாளரின் அங்கீகார அட்டையை வெள்ளை மாளிகை மீண்டும் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இலங்கையில் அரசியல் குழப்பம் நீங்கி அமைதி நிலவ வேண்டும் என்று தாம் விரும்புவதாக பதவிநீக்கம் செய்யப்பட்ட அந்நாட்டு பிரதமர் திரு ரனில் விக்ரமசிங்கே கேட்டுக் கொண்டுள்ளார் பயங்கரவாத சகவால்கள் குறித்து இந்தியா இங்கிலாந்து அதிகாரிகள் குழு இன்று புதுதில்லியில் ஆலோசனை மேற்கொள்கிறது வரும் புதன்கிழமையன்று மிலாது நபி கொண்டாடப்படுவதை ஒட்டி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள மதுக்கடைகள் மூடப்படும் என்று ஆட்சியர் திரு ஹரிகரன் தெரிவித்துள்ளார்

புதுதில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன்சிப் போட்டிகளில் இந்தியாவின் சரிதா தேவி மற்றும் மனிஷா மவுனா வெற்றி பெற்றனர் முதல் சுற்று ஆட்டத்தின் தகுதிக்குப் பின்னர் நாளை நடைபெறவுள்ள காலிறுதிக்கு முந்தையச் சுற்றில் விளையாடுகின்றனர்

ரஞ்சிக் கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் ராஜஸ்தான் உத்தரபிரதேசம் மற்றும் அஸ்ஸாம் மாநில அணிகள் வெற்றி பெற்றுள்ளன

கனடாவில் நடைபெறும் உலக ஜூனியர் பேட்மின்டன் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இந்தியாவின் லக்ஷியா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார்